திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இன்று முறைப்படி இணைக்கப்பட்டன

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

மத்திய அரசை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

மீன்வளத் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ்

இதன்மூவம் ஐந்து லட்சும் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று விவசாயிகளுக்கு நேரடியாக பயன்படும் விதமாக கால்நடை இனப்பெருக்கம் வேளாண் உற்பத்தி மேம்பாடு

கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்து சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகள் தடுப்பூசிகள் போட வேண்டிய நாள் தொடர்பான விவரங்களை இந்த செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம்

ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இன்று முறைப்படி சேர்க்கப்பட்டன

சாகசங்களுக்குப் பிறகு தளத்தில் வந்திறங்கிய ரஃபேல் விமானங்களுக்கு தண்ணீரை பீய்ச்சியடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் அனைத்து மத பூஜைகளும் நடத்தப்பட்டது

இதில் முதற்கட்டமாக இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்ட ஐந்து விமானங்கள் விமானப்படையில் இணைக்கப்பட்டிருப்பது நாட்டின் தற்போதைய பாதுகாப்புச் சூழலில் மிகவும் பொருத்தமான நடவடிக்கை என விமானப்படை தலைமைத் தளபதி ஏர்சீப் மார்ஷல் ஆர்

அம்பாலா விமானப்படை தளத்தில் இந்த விமானங்கள் இணைக்கப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் எல்லைப் பகுதிகளுக்கு விரைந்து செல்ல மிகவும் வசதியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ரஃபேல் போர் விமானங்கள் நாட்டின் பாதுகாப்பில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் அப்பாவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ரஃபேல் விமானங்கள் உலக அளவில் தலைசிறந்த போர் விமானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது என்றார் நமது எல்லைப் பகுதியில் நிலவும் தற்போதைய பாதுகாப்புச் சூழலில் இந்த விமானங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் போர் விமானங்கள் விமானப் படையில் இணைக்கப்பட்டிருப்பது நாட்டின் எல்லைப்புற பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு தொடர்பான இந்தியாவின் உறுதிப்பாட்டிற்கு சிறந்த உதாரணம் என்றும் அவர் கூறினார் காலமாற்றங்களுக்கு ஏற்ப இந்தியாவும் தயாராவது அவசியம் என்று கூறிய திரு ராஜ்நாத் சிங் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பாதுகாப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்தியாவின் பொறுப்புணர்வு என்பது நம் நாட்டின் எல்லையோடு நின்று விடாது என்றும் இந்தோ பசிபிக் மற்றும் இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் பலப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த பிராந்தியங்களில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது கடன்தாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் லட்சக்கணக்காள மக்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் கிகிச்சை பெற்று வருவதுடன் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிப்பதாக குறிப்பிட்டார் எனவே வட்டிக்கு வட்டி வசூலிப்பதை ரத்து செய்ய உத்தரவிடுமாறும் அவர் வலியுறுத்தினார் இதையடுத்து

நாட்டின் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அண்மைக் காலத்தில் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் தெரிவித்துள்ளார்

உணவு பதப்படுத்துதல் துறை நாட்டின் வளர்ச்சிகான முன்னோடி தொழில் துறையாக மத்திய அரசால் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தப் பிரிவில் முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்கள் தங்களது தொழிலில் கிடைக்கும் அனுபவம் மூலம் புதிய திட்டங்களில் கூடுதல் முதலீடு செய்வதுடன் இயற்கை உணவு பதப்படுத்துதலில் பல்வேறு புதுமைகளை புகுத்தமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஹர்சிம்ரத் கவுர் பாதல் தெரிவித்தார் அனைத்து வகையான துப்பாக்கிச் கடும் வீரர்களுக்கும் அவர்களது பயிற்சிக்குத் தேவையான தோட்டாக்கள் மற்றும் இலக்குகள் புதுதில்லியில் உள்ள டாக்டர் கர்னி சிங் துப்பாக்கிச் கடும் பயிற்சியகத்தில் இலவசமாக வழங்கப்படும் என மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தேசிய உயர் சிறப்பு மையமான கர்னி சிங் துப்பாக்கிச் கடும் தளத்தை பார்வையிட்டு பேசிய அவர் கேலோ இந்தியா உயர் சிறப்பு உள்ளிட்ட அனைத்துப் பிரிவு போட்டிகளிலும் பங்கேற்கும் வீரர்களுக்கு இவை இலவசமாக வழங்கப்படும் என்றார்

மத்திய அரசின் கதர் கிராம தொழில் ஆணையம் இணையதள விற்பனையை தொடங்கிய இரண்டு மாதங்களிலேயே நாடுமுழுவதும் பெரும்பாலானோர் இந்த இணையதள விற்பனையில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது

இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளதாக ஐநா குழந்தைகள் அமைப்பான யுனிசெஃப் தெரிவித்துள்ளது

சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் அமெரிக்க விண்கலத்திற்கு காலஞ்சென்ற விண்வெளி வீராங்களை கல்பனா சாவ்வாவின் பெயர் குட்டப்பட்டுள்ளது இந்தியாவைச் சேர்ந்தவரான கவ்பனா சாவ்லா அமெரிக்காவின் நாசா விண்வெளி நிலையத்தில் பணியாற்றி வந்தபோது

அவரது நிளைவைப் போற்றும் விதமாக தற்போது இந்த சரக்கு விண்கலத்திற்கு அமெரிக்கா கல்பனா சாவ்லாவின் பெயரை சூட்டி கௌரவித்துள்ளது நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதிக்கு செரீனா வில்லியம்ஸ் முன்னேறியுள்ளார்